உலகின் மருந்து உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மாநிலங்களவையில் குடியரசு தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின்மீது இன்று உரையாற்றியஅவர் உலகின் மிகப்பெரிய அளவிலான தடுப்பூசி இயக்கம் இந்தியாவில் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார்

கோவிட் சூழலிலும் இந்தியா ஒரு சிறப்பிடத்தை பெற்றிருப்பதாகவும் செயலாற்றி இக்கடினமான தருணங்களில் இந்தியா ஒருங்கிணைந்து தனது வலுவை உலகிற்கு காட்டியிருப்பதாகவும் கூறினார்

குடியரசு தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் இந்த உரையின்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் அவையில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் நம் தேசம் வாய்ப்புகளுக்கான நாடு என்று கூறிய அவர் முழுமையான ஆற்றலும் சக்தியும் உள்ள நம் நாட்டை விட்டு வாய்ப்புகளுக்காக வெளியே போகவில்லை என்று குறிப்பிட்டார் உலகமே தற்போது நம்பிக்கையுடன்கூடிய எதிர்பார்ப்புகளுடன் இந்தியாவை கவனித்து வருவதாக அவர் கூறினார் ஆத்ம நிர்பார் சுய சார்பு பாரதத்தை நோக்கி நாம் முன்னெடுத்துச் செல்லும் இத்தருணத்தில் அனைத்து தடைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டுமென்றும் பிரதமர் தெரிவித்தார்

இதனிடையே காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முடுக்கி விடப்பட்டுள்ளது ராணுவ ஹெலிகாப்டர்மூலமும் தேடுதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன

இந்நிலையில் பனிப்பாறை சரிவிற்கான காரணங்களை ஆய்வு செய்ய தலைமை செயலருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினரும் ஆய்வுப்பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்

வேலுமணி தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்படுத்தப்படும் கூட்டுக் குடிநீர் திட்டப் பணிகளால் வரும் காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று உள்ளாட்சி மற்றும் நகராட்சித் துறை அமைசச்ர் திரு

நீலகிரி மாவட்டத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரும்வகையில் புதிதாக ஆயிரம் வீடுகள் கட்டி தரப்படும் என்றார்

லோகநாதன் காவல் துறையினருக்கான கோவிட் தடுப்பூசி முகாமை இன்று துவக்கிவைத்தார் இம்முகாமை தொடங்கும்வகையில் கோவிட் தடுப்பூசி அவருக்கு செலுத்தப்பட்டது இதனை தொடர்ந்து மாநகரின் பிற காவலர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது

எடப்பாடி கே

சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலிமூலம் இதனை திறந்துவைத்த முதலமைச்சர் நிதித்துறை சார்பில் அரசின் வரவுகளை மின்னணு செலுத்தும் சீட்டுமூலம் பெறும் நடைமுறையையும் துவக்கி வைத்துள்ளார்

அஇஅதிமுக வின் இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி நாளை ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

சண்முகம் தமிழகத்தில் மத்திய மாநில அரசுகளின் நிதியுதவியுடன் கிராமங்கள்தோறும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

வி

பொய்யாப்பாக்கம் செங்காடு இளங்காடு சகாதேவன்பேட்டை பணங்குப்பம் ராமன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை அமைத்தல் நீர்த்தேக்க மேல்நிலைத் தொட்டி பணிகள் நீர் மேலாண்மை திட்டத்தின்கீழ் குடிநீர் வழங்குதல் குழாய் அமைத்தல் அங்கன்வாடி மையம் கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இதில் அடங்கும்

ஸ்டாலின் மத்தியஅரசு இடஒதுக்கீட்டு கொள்கையில் தனது அணுகுமுறையை உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்துத் துறைகளிலும் இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக் கொள்கையை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார்

மாநில வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளாட்சி துறைஅமைச்சர் திரு

வேலுமணி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு

தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட திருக்கோவில்கள் மடங்களில் உள்ள யானைகள் இம்முகாமிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளன

ராஜேந்திரன் இன்று தொடங்கிவைத்தார்

இளைய சமுதாயம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் இதனிடையே மாவட்டத்தில் வாக்குச்சாவடி பெயர் மாற்றம் செய்வது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது

இப்புதிய வாக்குச்சாவடி மையங்களில் முகவர்களை அரசியல் கட்சிகள் நியமனம் செய்துகொள்ளலாம் என்றும்அவர் கூறினார்

தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையராக இன்று புதிதாக பொறுப்பேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பாலோ ஆன் செய்ய நிர்பந்திக்கவில்லை